மேற்கொள்கிறார்

பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பை குஜராத் மாநிலம் ஹஸிரா தாத்ரா நாகர் ஹவேலியின் தலைநகர் சில்வாஸா ஆகிய இடங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் மும்பையில் இந்திய திரைப்பட தேசிய அருங்காட்சியகத்தின் புதிய கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து பேசுகிறார் இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் செழுமையான திரைப்பட வரலாற்றையும் சமூக கலாச்சார வரலாற்றையும் திரைப்படம் மூலமாக விவரிக்கக் கூடியதாக அமைந்துள்ளது காட்சிகள் கணினி வரைகலை திரைப்படக்காட்சிகள் விளம்பர சாதனங்கள் கலந்துரையாடல்கள் போன்றவற்றின் மூலம் நூற்றாண்டுகால இந்திய திரைப்படத்தின் வரவாற்றை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ள இந்த அருங்காட்சியகம் உதவும் ஹஸிராவில் புதிய நவீன கட்டிடத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நவ்சாரியில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த மருத்துவமனை நாட்டிலேயே அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனையாக திகழும் தெற்கு குஜராத் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இது பயனளிக்கும் சில்வாசாவில் சாய்லி என்னும் இடத்தில் மருத்துவ கல்லூரி ஒன்றுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இதன் மூலம் நாகர்ஹவேலி டாமன் அன்ட் டய்யூ யூனியன் பிரதேசங்களுக்கு மருத்துவ வசதி கிடைப்பதற்கு வழிவகுக்கும் இந்த இரண்டு யூளியன் பிரதேச பகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் வீட்டுக்கு வீடு சென்று குப்பை சேகரித்து திடக்கழிவு பிரிப்பு ஆகியவற்றையும் எம் ஆரோக்கியா செயலியையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைப்பார் உத்தரப்பிரதேசத்தில் பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் லக்ளோவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மாநில அமைச்சரும் அரசின் செய்தித் தொடர்பாளருமான திரு ஸ்ரீகாந்த் சர்மா கூறியுள்ளார் அண்மையில் முடிவடைந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொதப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அண்மையில் ஒப்புதல் அளித்தார் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கான் சூழல் குறித்து தேர்தல் ஆணையக்குழு விரைவில் அம்மாநிலத்திற்குச் சென்று ஆய்வு செய்ய உள்ளது அங்குள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சும்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுடன் இந்த ஆய்வு நடத்தப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சைலேந்திர குமார் தெரிவித்தார்

மாநிலத்தில் நாடாளுமன்றம் மற்றம் சட்டமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எளினும் இதுபற்றி தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் வாக்களிப்பை சரிபார்க்கும் உபகரணம் குறித்த விழிப்புணர்வு முகாம்கள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்தியக் கடற்படையின் கீழ் இயங்கும் முன்று சிறப்பு விமாளப் பிரிவுகளை குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கு பாதுகாப்புத்துறை அனுமதியளித்துள்ளது

கடலோரப் பகுதிகளை கண்காணிப்பதற்கும் துல்லியமான தகவல்களை சேகரிப்பதற்கும் இந்த சிறப்புப் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பிரிவுக்கு நவீன ரக விமானங்கள் வாங்கப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மும்பை தில்லி மார்க்கத்தில் புதிய ராஜ்தானி ரயிலை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் ரயில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மும்பை சத்திரபதி சிவாஜி ரயில்

அடுத்த நாள் காலை பத்து இருபது மணிக்கு ஹஸ்ரத் நிஜாமுதின் ரயில் நிலையத்தை இந்த ரயில் சென்றடையும் மறுமார்க்கத்தில் ஹஸ்ரத் நிஜாமுதினிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு இந்த ரயில் புறப்படும் அடுத்த நாள் முற்பகல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு சத்ரபதி சிவாஜி முனையத்தை வந்தடையும் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளா நாள்தோறும் ஏராளமான பக்தர்களையும் சுற்றுலாப்பயணிகளையும் ஈர்த்து வருகிறது

இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை கற்றுலாப் பயணிகளுக்கு விளக்குவதாக இந்த கலை நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது புறீநகர் மற்றும் மாநிலத்தின் இதரப் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் கடும் பளிப்பொழிவும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையும் பெய்யும் என வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அனந்த்நாக் புட்ஹாம் பாரமுல்லா குப்வாரா ஆகிய இடங்களில் பனிச்சரிவு ஏற்படவாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுகிறது

ஹரியானா பஞ்சாப் மத்தியப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் கடும் குளிர் நிலவுகிறது பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் ககாதார வசதிகளை மத்திய குடிநீர் மற்றம் நலவாழ்வத்துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி ஆய்வு மேற்கொண்டார்

கழிவறைகள் தூய்மை மற்றும் விழிப்புணர்வை கண்காணிக்கும் பணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஐம்பது தன்னார்வலர்களுக்கு க்காதார உபகரணங்களை அமைச்சர் வழங்கினார் உத்தரப்பிரதேச மாநில அரசு சுகாதார பராமரிப்பை கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஊக்குவித்து வருவதை அமைச்சர் பாராட்டியுள்ளார் ஒரு நாட்டின் பிராந்திய மற்றும் உலக விவகாரங்களில் மற்றொரு நாடு தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பாகிஸ்தானிடம் இந்தியா கூறியுள்ளது ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளதற்கு பதில் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு என்றம் அதில் பாகிஸ்தான் தலையிட்டு அந்நாட்டின் அபலுறவுக்கொள்கையை முடிவு செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் நிலைமை மோசமடைந்ததற்கு யார் பொறுப்பு என்பது பற்றி பாகிஸ்தான் கய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தாள் எல்லை கடந்த தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதையும் தனது மண்ணில் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பதையும் நிறுத்திக்கொள்வதுடள் நிலவ மேற்கொள்ளப்படும் சர்வதேச முயற்சிகளில் சேர வேண்டும் என்று திரு ரவீஷ்குமார் வலியுறுத்தினார்

தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள இட்லிப் நகரின் தெற்குப் பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு சும்பவம் நடைபெற்றதாக பிரிட்டனைச் சேர்ந்த சிரியாவுக்கான செய்தி முகமை தெரிவித்துள்ளது இட்லிப் பகுதியை அல்கொய்தா தலைமையில் செயல்படும் ஹயாத் சாகிப் அல் சாம் அமைப்பு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஒரு வார காலத்தில் இந்த சுப்பவம் நடைபெற்றுள்ளது உயிரிழந்தவர்களில் ஏழு பேர் தீவிரவாதிகள் என்று அந்த செய்தி முகமை கூறியுள்ளது அமெிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் மற்றம் வடகொரிய தலைவர் திரு கிம் ஜாங் உன் இடையிலாள இரண்டாவது உச்சி மாநாடு பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது வாஷிங்டனில் வடகொரிய துதருடன் அமெரிக்க அதிபர் நடத்திய பேச்சுவார்த்தைக்குப்பின்னர் இந்த தகவலை வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது எளினும் எந்த இடத்தில் இரு தலைவர்களும் சந்திக்க உள்ளனர் என்பது பற்றி தெரிவிக்கப்படவில்லை

வடகொரியாவின் அனுஆயுத குவிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றன

பல்வேறு கட்சிகளின் ஆதரவுடன் திரு வோஃபெளின் சமூக ஜனநாயக அமைப்பு ஆட்சியை பிடத்துள்ளது எதிரணியில் இருந்த இரண்டு முக்கிய கட்சிகள் ஆதரவு அளித்ததை அடுத்து திரு லோஃபென் பிரதமராகியுள்ளார்

கூடைப்பந்துப் போட்டி பெண்கள் பிரிவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி விளையாடுகிறது